தமிழகத்தில் வடகிழக்கு பருவ மழையை எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் இருப்பதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி கே

காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நாளை அதிகாலை காக்கி நாடா அருகே கரையை கடக்க கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

பொருளாதார சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளும் மாநிலங்களுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி உதவி அளிக்கப்படும் என்றார்

நுகர்வோர் தேவைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் நாட்டின் சேமிப்புகள் அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறிய அவர் தெரிவிக்கின்றன என்றார் முதலமைச்சர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவ மழையை எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் இருப்பதாக முதலமைச்சர் திரு

மக்கள் எந்தவித பாதிப்பிற்கும் உள்ளாகாமல் பார்த்துக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார்

மதுரையில் ஸ்மார்ட் சிட்டி பணிகள் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு பேருந்து நிலையம் திறக்கப்படும் என்று அவர் கூறினார்

அருணாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் ஹிமாச்சல பிரதேசம் பஞ்சாப் சிக்கிம் ஜம்முகாஷ்மீர் லடாக் ஆகிய பகுதிகளை இணைக்கும் வகையில் இந்த பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன மேலும் தவாங்குடன் இணைக்கும் சுரங்கப்பாதை பணிகளுக்கும் அமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டினார்

ப்டினன் ஜென்ரல் ஹரீந்தர் சிங் மற்றும் லெ

தலைமையில் நடைபெறும் இப்பேச்சுவார்த்தையில் எல்லையில் மேனன் படைகளை திரும்ப பெறுவது பதற்றத்தை தணிப்பது குறித்த முக்கிய அம்சங்கள் இடம்பெற உள்ளன

பொறியியல் தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சோக்கைக்கு முதல் சுந்றில் தகுதி பெற்ற மாணவர்கள் தங்களது விருப்ப பாடம் கல்லூரியை தேர்வு செய்யும் நடைமுறை இன்று தொடங்கியது

தவறு செய்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் சம்பா சாகுபடி பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாக எடுத்துரைத்தார்

வெண்ணாறு கல்லணை கால்வாய் உள்ளிட்ட ஆறுகளில் தற்போது கூடுதலாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்